வெங்காய ஏற்றுமதிக்கு தடைவிதிக்கப்பட்டதை அடுத்து அதன் விலை குறையத் தொடங்கி உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய உணவு அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனையில் வெங்காயத்தின் விலை குறைந்துள்ளதாக தெரிவித்தார் போதிய அளவு வெங்காயம் கையிருப்பு இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

நேற்று தேனியில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் இந்த வெங்காயம் அடுத்த வாரம் முதல் மாநிலம் முழுவதும் வினியோகிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் கூட்டுறவுத்துறை மூலம் ஒரு கிலோ வெங்காயம் முப்பது ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மூத்த குடிமக்களுக்கு சிறப்பான சேவைகள் வழங்கிய மாநிலத்திற்கான விருது தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இவ்விருதினை வழங்கினார் மாநில சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர் சரோஜா இவ்விருதினை பெற்றுக்கொண்டார் வடகிழக்கு பருவமழைய எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் கூறியுள்ளார் நாகையில் நேற்று இதுதொடர்பான ஆய்வுக்கூட்டத்தில் கலந்துகொண்டு அவர் பேசினார் பேரிடர் காலங்களில் தொலைக்காட்சி வானொலி ஆகியவற்றின் மூலம் வாளிலை ஆய்வு மையம் வெளியிடும் அறிவிப்பின்பேரில் மக்களை பாதுகாப்பாக தங்கவைக்க உரிய நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொள்ளவேண்டும் என்று அறிவுறுத்தினார் இயற்கை பேரிடரினால் பாதிக்கப்படும் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்கள் கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்யவேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழகம் முன்னிலையில் இருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் நேற்று திருவண்ணாமலையில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் இந்த திட்டத்தின்மூலம் தமிழகத்தில் உள்ள இளம் குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் ககாதார நிலை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஐந்து அரசு அலுவலகங்களில் நேற்று சோதனை மேற்கொண்டனர் சென்னையில் இரண்டு அலுவலகங்களிலும் விழுப்புரம் திண்டுக்கல் கரூர் ஆகிய இடங்களில் தலா ஒரு இடங்களிலும் இந்த சோதனை நடைபெற்றது

இந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு இன்பதுரை வெற்றிபெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் திரு அப்பாவு தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு ஜெயசந்திரன் அளித்த உத்தரவின் அடிப்படையில் இந்த மறுவாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகமண்டலத்திற்கு சிறப்பு குற்றுவா மலை ரயில் சேவை நாளை முதல் இயக்கப்பட உள்ளது இது சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

வெலிங்டன அருவங்காடு கேத்தி லவ்டேல் ஆகிய இடங்களிலும் நின்று செல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது ரயில்வேயின் இந்த நடவடிக்கையால் கற்றுவா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்

ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் ஜாமின் கோரி முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது நீதிபதி பானுமதி தலைமையிலான அமர்வு இந்த மனுவினை விசாரணை செய்ய உள்ளது இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் நான்கு பேர் சிறை பிடிக்கப்பட்டுள்ளனர் நாகை மாவட்டம் ஆற்காட்டுத்துறையை சேர்ந்த இந்த மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டுள்ளனர்

மகாராஷ்ட்ரா மற்றும் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பு மலுத்தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது

முத்ரா கடலுதவி திட்டத்தின்கீழ் யூனியன் வங்கி சார்பில் ஐந்து வட்சத்திற்கு மேற்பட்டோருக்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி குறித்த சிறப்பு கூட்டம் பொள்ளாச்சியில் நேற்று நடைபெற்றது

இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறவுள்ளது

ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றன

ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்ஸ்மேன் பிரிவில் விராட் கோலியும் பந்துவீச்சு பிரிவில் பும்ராவும் முதலிடத்தில் நீடிக்கின்றனர் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஐந்தாவது மகளிர் டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது

இரண்டு போட்டி மழையினால் கைவிடப்பட்டது ஆறாவது மற்றும் இறுதிப் போட்டி இன்று நடைபெறவுள்ளது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது

விஜய் அஜாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தமிழகம் இன்று ஜம்மு கஷ்மீரை எதிர்கொள்கிறது